குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிறப்பித்துள்ளார் சா்வதேச மாநாடு மற்றும் ஏற்றுமதி மையத்திற்கான கட்டுமானப் பணிகளை பிரதம் திரு நரேந்திரமோடி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார் தமிழகத்தில் காவலர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் மன அழுத்தத்தை குறைப்பதற்காக நிறை வாழ்வு பயிற்சி வழங்கப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது சீன ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு கால் இறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரணாவ் சோப்ரா சிக்கிரெட்டி இணை தோல்வியடைந்தது இனி விரிவான செய்திகள் தலாக் முறையை தண்டனைக்குரிய குற்றமாக கருத வகை செய்யும் அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இதனை பிறப்பித்துள்ளார் மத்திய அமைச்சரவையின் பரிந்துரையை ஏற்று அவர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார் முன்னதாக நேற்று புதுதில்லியில் பிரதமா் நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த அவசர சட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கவும் இந்த சுட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாக சட்டஅமைச்சா் திரு ரவிசுங்கா் பிரசாத் செய்தியாளா்களிடம் தெரிவித்தாா் சா்வதேச மாநாடு மற்றும் ஏற்றுமதி மையத்திற்கான கட்டுமானப் பணிகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார்

ச்வதேச மற்றும் தேசிய அளவிலான மாநாடுகள் வாத்தகக் கூட்டங்கள் மற்றும் கண்காட்சிகளை நடத்துவதற்கான வசதிகள் அனைத்தும் இந்த மையத்தில் இடம்பெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த மையத்தின் மூவம் ஐந்து வட்சம்வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான கட்டுமானப் பணிகள் இரண்டு கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளன

கேரளாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினா் இன்று முதல் ஆய்வுப் பணியை மேற்கொள்ள உள்ளனர்

தொழிலாளர் காப்பீட்டு கழகம் புதிய திட்டத்தை அறிமுகப்படுதத முடிவு செய்துள்ளது புதுதில்லியில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சந்தோஷ் கங்குவார் தலைமையில் நடைபெற்ற இந்த காப்பீட்டு கழகத்தின் வாரிய கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பற்ற தொழிவாளர்களுக்கு புதிய வேலைாய்ப்பு கிடைக்கும் வரை அவா்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக உதவித்தொகை செலுத்த வகை செய்யப்பட்டுள்ளது இரண்டு வருடங்கள் காப்பீடு வைத்திருந்தால் மட்டுமே சிறப்பு சிகிச்சை பெறலாம் என்ற கால அவகாசத்தை

ஜெட் விமானத்தில் பயணம் செய்தவர்களில் சிலருக்கு மூக்கில் ரத்தம் கொட்டியது தொடர்பாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் விசாரணையை தொடங்கியுள்ளது இது குறித்து விரிவான அறிக்கை சும்ப்பிக்குமாறு சிவில் விமான போக்குவரத்துத் துறையின் தலைமை இயக்குநருக்கு அறிவுறத்தப்பட்டிருப்பதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

ஜெய்ப்பூரிலிருந்து புறப்பட்ட இந்த விமானம் இந்த பிரச்சினை காரணமாக மீண்டும் ஜெய்ப்பூரிலேயே தரையிறக்கப்பட்டது இது தொடர்பாக விமான விபத்து புலனாய்வு அமைப்பு விசாரணையை நடத்தி வருகிறது தமிழக காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு சா்வதேச மற்றும் தேசிய அளவில் தனித்துவம் பெற்று விளங்குவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இன்று சென்னையில் காவவர் நிறைவாழ்வு பயிற்சியை தொடங்கி வைத்து அவர் பேசினார் காவல்துறையினா மற்றும் அவா்களது குடும்பத்தினா் சில நேரங்களில் மன அழுத்தத்திற்கு உள்ளாவதை கருத்தில் கொண்டு இந்த பயிற்சி வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் காவல்துறையினரின் பணிச்சுமையை குறைப்பதற்காக மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் அவர் பட்டியலிட்டார் பெங்களூரில் செயல்பட்டு வரும் உலகத்தரம் வாய்ந்த தேசிய மனநலம் மற்றும் அறிவியல் நிறுவனத்துடன் இணைந்து காவல்துறையினருக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் இந்த பயிற்சி வழங்கப்படுவதாக முதலமைச்சர் தெரிவித்தார் ஏர்செல் மாக்ஸிஸ் ஒப்பந்த முறைகேடு வழக்கின் விசாரணையை முடிப்பதற்கான கால அவகாசத்தை மூன்று மாத காலத்திற்கு நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக அமலாக்கப் பிரிவு விடுத்த கோரிக்கையை ஏற்று நீதிபதிகள் திரு சிக்ரி திரு அசோக்பூஷன் ஆகியோரைக் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது ரொமானியா தூதரக அலுவலகத்தை செனனையில் திறக்க முடிவு செய்துள்ளது

தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக இந்தியா மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பாரட்டுதலுக்குரியது என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது தீவிரவாதம் தொடர்பாக அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானிலிருந்து செயல்பட்டு வரும் தீவிரவாத அமைப்புகள் இந்தியாவின் மீது தொடா்ந்து தாக்குதல்களை நடத்தி வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது எல்லைப்பகுதியில் செயல்பட்டு வரும் தீவிரவாத முகாம்களை அழிப்பதற்கான நடவடிககைகளை இந்தியா தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக பாகிஸ்தான் உரிய நடவட்ககைகளை மேற்கொள்ளாதது வருத்தம் அளிக்கக்கூடியதாக உள்ளது என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது

நேற்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேககையில் இதனைத் தெரிவித்த மத்திய அமைச்சா் திரு பியூஷ் கோயல் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதியான நடவடிக்கைகளை உலகிற்கு இது உணர்த்தியதாகவும் கூறினார்

இந்த திட்டத்திற்கான பயனாளிகள் கிராம சபைக் கூட்டத்தில் தேர்வு செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் சுரேஷ் தெரிவிக்கிறார்

புவனேஸ்குமார் மற்றும் ஜாதவ் அபாரகமாக பந்து வீசி தவா மூன்ற விக்கெட்களை வீழ்த்தினர்

இன்று நடைபறவுள்ள ஆட்டத்தில் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது

கலப்பு இரட்டையர் பிரிவு கால் இறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டதில் இந்தியாவின் பிரணாவ் சோப்ரா சிக்கிரெட்டி இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் மனு அட்ரி சுமித்ரெட்டி இணையும் தோல்வியடைந்தன